நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய நிதியமைச்சன் திருமதி

முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

வரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் செயற்கை நண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

சமுக மாற்றம் சுகாதாரம் விவசாயம் கல்வி மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் செயற்கை தொழில்நட்பத்தைப் பயன்படுத்துவது தொடர்பாக இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன செயற்கை நுன்னறிவு முலம் சமுதாயத்ததை அதிகாரப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் இந்தியா முன்னோடியாக திகழவேண்டும் என்ற பிரதமரின் கனவை நளவாக்கும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் வல்லுநர்கள் ஆலோசனைகள் மேற்கொள்ள உள்ளனர் உலகம் முழுவதிலும் இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் கொள்கை மற்றும் செயற்கை நுண்ணறிவில் புதுமைகள் படைக்கவும் இந்த உச்சி மாநாட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குதல் உள்ளிட்டவை குறித்த கூட்டம் நாளை நடைபெற உள்ளது

இந்த கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன்பிரதேச நிதியமைச்சர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதித்துறை சார்ந்த உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கப்டத்தில் மத்திய நிதித்துறையிள் இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கலந்து கொண்டுள்ளார் விவசாயிகளுக்கு நன்னம அளிக்கக்கூடிய விதத்தில் மூன்று வேளான் சட்டங்கள் கொன்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே சந்தை என்ற இலக்கைநோக்கி இந்தியா பயனிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

கோவாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாய விளை பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் விவசாய துறையில் இளடத்தரகா்களின் பங்கு நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த சுட்டங்கள் மூலம் விவசாயிகள் நிர்ணயிக்கும் விலை முழுவதும் அவர்களுக்கே கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுவரும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களை சேமித்து வைக்கவும் அதனை அவர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கே விற்கும் விதத்தில் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சி விவசாயிகளை குழப்பத்தில் ஆழ்த்தி அரசியல் செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார்

புதிய விவசாய சட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் விவசாயிகளை ஏமாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் விவசாயிகளுடன் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர் விவசாயிகள் பயிரிடுவதற்கு முன்னர் ஏற்படுத்தம் ஒப்பந்ததத்தில் கூறப்பட்ட அம்சங்களிலிருந்து எந்த நேரமும் தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்றும் எந்த வகையிலும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது என்றும் கூறியுள்ளார் ஒப்பந்தத்தில் உறுதி செய்யப்பட்ட தொகை விவசாயிகளுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய சட்டத்தின்படி விவசாயிகளின் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியாது என்று அவர் கூறியுள்ளார் இதனால் காங்கிரஸ் கட்சியினர் கூறுகிறபடி பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் மூலமாக விவசாயிகளை ஏமாற்ற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தொலைதூரம் மற்றும் மலைப் பகுதிகளில் வாழும் விவசாயிகள் புதிய சட்டத்தால் பயன்பெறவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் இடைதரகர்களின் பாதிப்பிலிருந்து தப்புவதற்கு அரசு வழி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயிலான அரசு விவசாயிகளின் நலனைப் பாதுகாப்பதற்கு விவசாயிகளுக்கான மண் வள அட்டை நுண் நீர் விவசாயம் மிண்ணனு சந்தை போன்ற வசதிகளை ஏற்படுத்தியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் ரானுவத் தளபதி ஜென்ரல் நரவானே மற்றம் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தள் ஷ்ரிங்லா ஆகியோர் இன்று மியான்மரில் அந்நாட்டின் தேசிய ஆலோசகர் திருமதி ஆய் சான் சூகியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர்கள் பேசியதாக தெரிகிறது இந்த சந்திப்பின் போது மியான்மர் நாட்டிற்கான இந்திய தூதர் சவூரப் குமார் உடனிருந்தார் இந்த எந்திப்பிற்கு பிறகு இருவரும் மியான்மர் நாட்டின் முக்கிய உயரதிகாரிகளை சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்த உள்ளனர்

இதில் புனேவை சேர்ந்த சிராக் என்ற மாணவர் முதலிடம் பெற்றுள்ளார் கங்குலா புவன்ரெட்டி இரண்டாம் இடத்தையும் வைபவ் ராஜ் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் மானவிகளில் கனிஷ்கா மிட்டல் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் மத்திய கல்வித்துறை அமைச்ச் திரு ரமேஷ் பொனியால் நிஷாய் இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் இந்த தேர்வில் வெற்றி பெறாமல்போன மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேர்வு ஒன்று தான் தங்கள் திறமைகளை வரையறுக்கும் முறை என்று கருதக்கூடாது என்றும் அவர் கூறினார் இந்த தோ்வுகளை ஐஐடி தில்லி சமீபத்தில் நடத்தியது இதள் மூலம் நாட்டில் உள்ள ஐஐடி களில் சே்வதற்கும் பொறியியல் கல்லூரிகளில் இடம் பிடிப்பதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன

மாநில அரசுகள் மற்றும் யூளியள் பிரதேசஙக்ள் மருந்து தேவைப்படும் மக்கள் குறித்து இந்த மாத இறதிக்குள் பட்டியலை மத்திய அரசுக்கு அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தளியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் தடுப்பு மருந்து ஆராய்ச்சியில் மூன்றாம் கட்ட பரிசோதனை எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பு மருந்து உற்பத்தியாளர்களுடன் ஆலோசளை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியாவில் உலக சுகாதார நிறுவளம் நிர்ணயித்துள்ள இலக்கைக்காட்டிலும் ஆறு மடங்கு அதிகமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தி வெளியிட்டுள்ளது

தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்காள சிறப்பு புறநகர் ரயில் சேவை இன்று காலை முதல் தொடங்கியது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது